விவசாயிகள் சிறு சுகறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினர் உள்ளிட்டோரின் நலன்களை பாதுகாக்கவே ஆசியான் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதில்லை என்ற முடிவை இந்தியா எடுத்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் விரைவில் புதிய அரசு அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் கூறியுள்ளார் மாஸ்கோவில் இன்று தொடங்கும் இந்திய ராணுவ ஒத்துழைப்பு கூட்டத்திற்குபாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் இணைந்து தலைமை வகிக்கிறார் சீன ஒப்பன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது விரிவான மண்டல பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தாய்லாந் தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்ற விரிவான மண்டல பொருளாதார ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவின் கவலைகளை திருப்திகரமான முறையில் இந்த ஒப்பந்தம் தீர்க்க தவறி விட்டதாக கூறினார் தற்போதைய நிலையில் இந்த ஒப்பந்தம் அதன் அடிப்படை நோக்கத்தையும் கொள்கைகளையும் முழு அளவில் பிரதிபலிப்பதாக இல்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார்

இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் இந்தியா சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் வர்த்தக சமநிலை உறுதி செய்யப்பட வேண்யடிது அவசியம் என்பது இந்தியாவின் நோக்கம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த மாநாட்டிற்குப் பின்னர் பாங்காக்கில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் கிழக்கு மண்டல செயலாளர் திருமதி விஜய் தாக்கூர் சிங் இந்த மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகம் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களை எடுத்துரைத்ததாக கூறினார் விரிவான மண்டல பொருளாதார ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதில்லை என்ற முடிவு நாட்டின் நலன் கருதி எடுக்கப்பட்டதாகவும் அதை பிரதமர் விளக்கியதாகவும் திருமதி விஜய் தாக்கூர் சிங் குறிப்பிட்டார் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண ஒருங்கிணைந்து செயவ்பட வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார் முன்னதாக இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி

மாநாட்டிற்குப் பின்னர் தமது தாய்வாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார் இதனிடையே மண்டல பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதில்லை என்ற முடிவு தேசத்தின் நலன்களை காப்பதற்காக எடுக்கப்பட்டது என உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விவசாயிகள் சிறு குறு மற்றும் நடுத்தா தொழில் துறையினர் உள்ளிட்டோரின் நலன்களை காக்க அரசின் இந்த முடிவு துணை புரியும் என்று தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் புதிய அரசு அமைப்பதற்கு சிவசேனா தடையாக இருக்கவில்லையென அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு சஞ்ஜய் ராவத் கூறியுள்ளார் அக்கட்சியின் மற்றொரு மூத்த தலைவரான திரு ராம்தாஸ் கடம் உடன் இணைந்து ஆளுமர் திரு பகத்சிங் கோஷியாரியை நேற்று அவர் சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சஞ்ஜய் ராவத் புதிய அரசு விரைவில் அமைக்கப்படும் என்றார் அரசு அமைப்பதற்கான பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதற்கு என்ன காரணம் என் சிவசேனாவுக்கு தெரியவில்லை என்று அவர் கூறினார் முன்னதாக மகராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் நேற்று புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிராவில் விரைவில் புதிய அரசு அமைக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அண்மையில் மகாராஷ்டிராவில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டுமென தாம் உள்துறை அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டதாகவும் திரு பட்னாவிஸ் கூறினார் அதிதீவிர புயலான மஹா புயல் கிழக்கு மத்திய அரபிக் கடல் பகுதியில் மையம் கொண்டுள்ளது இது வடமேற்கு திசைநோக்கி நகர்ந்து வருவதாக வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்த புயல் இன்று காலை வரை மேலும் வலுவடையும் என்றும் அதன் பின்னர் வலுவிழக்கத் தொடங்கும் எனவும் அந்த மையம் மேலும் கூறியுள்ளது அதிதீவிர புயலான இது புயலாக வலுவிழந்து வியாழக்கிழமை டையூவுக்கும் போர்பந்தருக்கும் இடையே குஜராத் கடல் பகுதியில் கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மகாராஷ்டிரா மற்றம் டையூ டாமன் யூனியன் பிரதேசங்களில் மஹா புயலை எதிர்கொள்வது குறித்து புதுதில்லியில் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது தேசிய பேரிடர் மேலாண்ம குழு சார்பில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை செயவாளர் திரு ராஜீவ் குப்தா தலைமை வகித்தார் மஹா புயலைபொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மீட்பு பணிகள் உடனடி உதவிகள் மற்றும் நிவாரண ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுக்கு திரு ராஜீவ் குப்தா எடுத்துரைத்தார் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த தூதுக்குழு ஒன்று புதுதில்லியில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டியை நேற்று சந்தித்து பேசியது இந்த தூதுக்குழுவின் ஊராட்சித் தலைவர்கள் ஜம்மு காஷ்மீர் மக்கள் முன்னேற்ற முன்னணியின் பிரதிநிதிகள் பகாதி இளைஞர் சங்கத்தினர் அனந்த்நாக் பாரமுல்லா குல்காம் ஆகிய வட்டாரங்களின் வட்டார வளர்ச்சி கவுன்சில் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர்

வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விளக்கினார் நாட்டின் மற்றப்பகுதி மக்கள் அனுபவிக்கும் அதே உரிமைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டங்கள் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கும் கிடைக்க அரசின் முடிவு வகை செய்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் அரசின் முடிவால் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகள் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு எளிதில் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார் இளி காஷ்மீரில் முதலீடுகள் அதிகரிக்கும் எனவும் வேலைவாய்ப்புகள் பெருகி பொருளாதார வளம் மேற்படும் என்றும் உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அந்த குழுவினரிடம் எடுத்துரைத்தார் தகவல் தொழில்நுட்ப உலகில் எழும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வது மட்டுமின்றி அவற்றை முறியடிப்பதற்கான செயல் திட்டமும் வகுக்கப்பட வேண்டியது அவசியம் என பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று பாதுகாப்பு கண்காட்சி தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் செயற்கை நுண்ணறிவு கருப்பு சங்கிலி தொழில்நுட்பம் போன்றவை தற்போதைய போர் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன என்றார் நாட்டின் முக்கிய கட்டமைப்பு வசதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய இதுபோன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறையிலும் கணினி குற்றங்கள் மற்றும் விண்வெளி குற்றங்களை எதிர்கொள்வதற்கான சாதனங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார் விவசாயிகளின் நலன் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்தில் வேளாண் விஞ்ஞானிகளின் பங்கு முக்கியமானது என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

வெளிப்படையான மற்றும் முறையான நடைமுறைகளின் மூலம் வேளாண் விஞ்ஞாளிகள் இந்த வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறினார் மளிதனை விண்வெளிக்கு அனுப்பதற்கான ககன்யான் திட்டத்தின் அடிப்படை பணிகள் நிறைவுபெற்று அடுத்தக்கட்ட பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் டாங்டர் கே சிவன் தெரிவித்துள்ளார் துத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சந்திரயாள் இரண்டு விண்கலத்தின் ஆர்பிட்டர் கருவி நல்ல முறையில் இயங்கி வருகிறது என்றார் கடந்த செப்டம்பர் மாதம் நிலவில் மென்மையாக தரையிறங்க லேண்டர் முயன்றபோது ஏற்பட்ட சிக்கல் குறித்த தகவல்கள் கிடைக்க தொடங்கியுள்ளதாக கூறினார் இது குறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரவமாக ஆய்வு செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமரின் முதன்மைச் செயலாளர் திரு பி கே மிஸ்ரா பஞ்சாப் ஹரியானா மற்றும் தில்லியில் காற்று மாசுவை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து நேற்று ஆய்வு நடத்தினார் பயிர்க் கழிவுகளை எரிப்பது

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் ரஷய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு செர்ஜய் ஷோய்குவும் இணைந்து இதற்கு தலைமை வகிக்கின்றனர் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் ரானுவ ஒத்துழைப்பு குறித்தும் திரு ராஜ்நாத் சிங் பேச்சுநடத்த உள்ளார் இருநாடுகளுக்கும் இடையேயான ரானுவத் தளவாட உற்பத்தித் தொழில் துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்த கருத்தரங்கத்தையும் திரு ராஜ்நாத் சிங் தொடங்கி வைக்க உள்ளார் இதில் ரஷ்ய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு டெனிஸ் மேட்ரோவும் பங்கேற்கிறார் ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் தீவிரவாதிகளின் பதங்கு குழிகளை பாதுகாப்புப் படையினர் அழித்துள்ளனர்

சங்க்ரம்பட்டா பகுதியில் தீவிரவாதிகளின் பதங்கு குழிகள் இருப்பதூக வந்த தகவலை அடுத்து அப்பகுதியில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார் பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரீஸ் உடன்படிக்கையிலிருந்து விலகிக்கொள்வதாக ஐநா சபையிடம் அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதை அறிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு தேவையற்ற பொருளாதார சுமைகளை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் சீன ஓபன் பேட்மின்டன் போட்டி ஃபுகுவில் இன்று தொடங்குகிறது இந்தியாவின் சாய்னா நேவால் பி வி சிந்து கஷ்யப் பிரணாய் சமீர் வர்மா சாய் பிரனீத் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர்

மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு தொடக்க ஆட்டத்தில் சாய்னா நேவால் சீனாவின் கை யான் யானுடன் மோதுகிறார்